முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமியை தொலைபேசியில் தொடா்பு கொண்டு கேட்டறிந்தாா்

அமைச்சா் டாக்டர் ஹர்ஷவா்தன் தெரிவித்துள்ளாா்

வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

இந்த நோய் தொற்று பரவலை தடுப்பதற்கான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் பிரதமரிடம் தெரிவித்தார்

முகநூல் பக்கத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இந்த நோய் தொற்று பரவல் தொடங்கியதிலிருந்து தற்போது வரை மக்களிடையே அது குறித்த தகவல்களை ஊடகத்தினா் கொண்டு சேர்து வருவதாகக் குறிப்பிட்டுள்ளார் இதன்மூலம் பொதுமக்கள் இந்த நோய் தொற்று குறித்து விழிப்புணா்வு அடைந்துள்ளதாகவும் அவா் கூறியுள்ளாா் பேரிடர் காலங்களில் தொடர்ந்து ஊடகத்தினர் மக்களுக்கும் அரசுக்கும் இணைப்புப் பாலமாக திகழ்ந்து வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்த நோய் தொற்றின் தாக்கம் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து வெளியாகும் செய்திகள் நாடாளுமன்றத்தில் எத்தகைய விவாதங்களை மேற்கொள்வது என்பதற்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாளிதழ்கள் இந்த நோய் தொற்று செய்திகளை கூடுதலாக வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் மக்களிடையே அச்சத்தையும் பீதியையும் ஏற்டுத்தும் வகையில் சில ஊடகங்கள் செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார்

மருத்துவர் மற்றும் மருத்துவம்சார் பணியாள்களைக் போன்று ஊடகத்தினரும் இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதில் முன்கள பணியாளர்களாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் தொடர்பாக மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்வாவுடன் விரிவாக தாம் ஆலோசனை நடத்தி உள்ளதாகவும் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார்

இன்று புதுதில்லியில் ப்ளாஸ்மா தான இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார்

ப்ளாஸ்மா தானம் வழங்க காவல்துறையினர் முன் வந்திருப்பது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் கூறினார்

தில்லி காவல்துறையும் எய்ம்ஸ் மருத்துவமனையும் இணைந்து இந்த இயக்கத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது

மாநிலம் முழுவதும் அமைச்சர்கள் மற்றும் சிறப்பு அதிகாரிகள் இப்பணிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் மதுரையில் இந்த பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட வருவாய்த்துறை அமைச்ச் திரு உதயகுமா் பின்னா் செய்தியாளர்களிடம் பேசினார் மாநில அரசு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக மதுரை மாவட்டத்தில் இந்த நோய் தொற்று குறையத் தொடங்கி இருப்பதாகத் தெரிவித்தார்

அரசின் நெறிமுறைகளை பின்பற்றாதவா்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் அவா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் சென்ன திருவான்மியூரில் மாற்றத்திறனாளிகளுக்கான நிவாரண உதவிகளை வழங்கிய மாநகராட்சி ஆணையா திரு பிரகாஷ் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

மருத்துவ சேவை மற்றும் பால் விநியோகம் மட்டுமே நடைபெற்றன சேவைகளுக்கு தடைவிதிக்கப்பட்டிருந்ததால் மாநிலம் முழுவதும் முக்கிய சாலைகள் வெறிச்சோடி

மதுரை மாவட்டத்தில் அனைத்து வாத்தக நிறுவனங்களும் இன்று மூடப்பட்டிந்ததாக எமது செய்தியாளா தெரிவிக்கிறார்

மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்குக் காரணம் என்று க்காதர அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலக அளவில் இந்த நேய் தொற்றினால் ஏற்படும் குறைவான உயிரிழப்புகளைக் கொண்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

மத நல்லிணக்கத்தை குலைக்கும் வகையில் யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுட்ட அமைச்சா் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளாா் இன்று விழுப்புரத்தில் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் கந்தசஷ்டி குறித்து சள்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த விவகாரத்தில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது நிலைப்பாட்டை அறிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் தமிழகத்திற்கு உட்பட்ட ஒரு சில பகுதிளில் அடுத்த இருதினங்களுக்கு மழழ நீடிக்க வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் காணொலி காட்சி வாயிலாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்